ராம் நாத் கோவிந்த் இன்று தொடக்கிவைத்தார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார்

சாமிநாதன் கூறியுள்ளார் கவுதம புத்தரின் முதல் போதனை தினமான தர்மசக்ர தினக் கொண்டாடங்களை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து காணொளி வாயிலாக தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புத்தரின் போதனைகள் நம் மண்ணில் இருந்து தோன்றியதை நினைத்து இந்தியர்கள் அனைவரும் பெருமிதம் கொள்வதாகக் கூறினார் அகிம்சையையும் உண்மையையும் வேண்டும் என்ற இந்தியாவின் போகிக்க பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் புத்தரின் போதனைகள் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா எப்போதுமெ அறிவு தாராளவாதத்தையும் ஆன்மிக பன்முகத் தன்மையையும் மதித்து வந்துள்ளது என்றும் அதுவே நம் நாட்டின் பாரம்பரியம் என்றும் அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இவ்விழாவை தொடக்கி வைப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த தேசப் பிதா மகாத்மா காந்தி அடிகளும் டாக்டர் அம்பேத்கரும் புத்தரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவற்றை மக்களிடம் எடுத்துரைத்தனர் என்றும் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறினார் இவ்விழாவில் காணொளி காட்சி வழியாக உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி சவாலான காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புத்தரின் கொள்கைகள் உலகிற்கு கடந்த காலத்தில் மட்டுமல்லாமல் நிகழ் காலத்திலும் வருங்காலத்திலும் வழி காட்டும் என்று கூறினார்

புத்தரின் போதனைகள் நமக்கு ஊக்கம் அளிக்கக் கூடியதாக இருப்பதால் இளைஞர்கள் அனைவரும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் உள்ள புத்தரின் நினைவாக உள்ள இடங்களை சுற்றுலா பயணிகள் காணும் வகையில் அவற்றுக்கான இணைப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு விரும்புகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் கடந்த வாரம் குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அரசு அறிவித்ததையும் இந்நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்த பிரதமர் இதன் மூலம் ஏராளமான மக்களும் ஆன்மிக சுற்றுலா பயணிகளும் புத்த மடாலயங்களைக் காண்பதற்கு வருகை தருவார்கள் என்றார் ஏழைகள் பெண்கள் உட்பட அனைவரையும் மதிக்க வேண்டும் என்று புத்தரின் போதனைகள் எடுத்துரைப்பதாகவும் அமைதியையும் அகிம்சையையும் அவை போதிக்கின்றன என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு

ஐ சி டி இ தெரிவித்துள்ளது லடாக்கில் லே பகுதியில் நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இராணுவ வீரர்களை சந்தித்ததை விமர்சித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களை பத்திரிகை தகவல் அலுவலகம் மறுத்துள்ளது இந்த தகவல் வேண்டும் என்றே பரப்ப்ப்படுவதாகவும் பிரதமர் வீரர்களை சந்தித்தது பொது மருத்துவமனையின் ஒரு பிரிவுதான் என்று இராணுவமும் குறிப்பிட்டுள்ளது புதுச்சேரயின் முதல் நகராட்சி உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்துக்கள் அரியான்குப்பம் மற்றும் வில்லியானூரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்றும் அவை இன்னும் சிறப்பாகச் செயல்பட முடியும் என்றும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவில் புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று மற்றும் பேரழிவு மேலாண்மை சட்ட விதி மீறல்கள் தொடர்பாகமேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வின்படி இந்த தகவல்கள் தமக்கு தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார் மாவட்ட அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அவர் தனது ஒலிப்பதிவில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப பகுப்பாய்வின்படி வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் வெளியே செல்வதை இயன்ற வரை தவிர்க்க வேண்டும்என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

அவர் மேலும் கூறுகையில்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அதிகாரிகளால் பணித் தேக்கமும் கூடுதல் பணிச்சுமையும் அதிகாரிகளை இயல்பாக செயல்பட விடாமல் மக்களுக்கு சமாதானம் சொல்வதிலேயே பாதி நேரம் கழிந்து விடுகிறது என்றும் இந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டிய அவசியமும் அவசரமும் அரசுக்கு உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தற்போதைய விசாரணையை வைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது என்றும் மேலும் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாவும் இந்த வழக்கை விசாரித்து வரும் காவல்துறை சிபிசிஐடி பிரிவு தலைவர் திரு சங்கர் தெரிவித்துள்ளார்